ராஜ்நாத் கர்நாடக அரசியல் நெருக்கடிக்கு காரணமான சதித் திட்டத்தின் பின்னணியில் பிஜேபி இருப்பதாக கூறப்படுவதை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிராகரித்துள்ளார் இன்று மக்களவையில் இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பேசிய அவர் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணி அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் எந்தத் தொடர்பும் இல்லை என்றார் எந்தவிதமான குதிரை பேரத்திலும் ஈடுபடுவது இல்லை என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் வரலாறு என்றும் ஜனநாயக மரபுகளை முற்றிலும் கடைபிடிக்க கட்சி உறுதிப்பாடு கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியில் திரு ராகுல் காந்தி தொடக்கிவைத்த ராஜினாமாக் கலாச்சாரத்தையே அக்கட்சியின் இதர தலைவர்களும் எம்எல்ஏக்களும் தொடர்ந்து கடைப்பிடித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் அமைச்சரின் பதிலைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது

அரசை சீர்குலைக்க பிஜேபி முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் விவாதம் நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட் இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது

பயிர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் காப்பீட்டு நிறுவனங்கள் விவசாயிகளிடம் அதிக பிரீமியம் தொகை வசூலிக்கிறதே தவிர உரிய நேரத்தில் காப்பீட்டு தொகையை வழங்குவது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்

திமுக வைச் சேர்ந்த டி ஆர் பாலு விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில் பட்ஜெட்டில் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் இதர பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் என்றார் டெல்லி உயர்நீதிமன்றம் மக்களவைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ஒருவரை நியமிக்க மக்களவைத் தலைவருக்கு அறிவுறுத்த கோரி இரண்டு வழக்கறிஞர்கள் தாக்கல் செய்திருந்த பொதுநலன் மனு ஒன்றை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள டெல்லி உயர் நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது எதிர்க்கட்சித் தலைவரை நியமிக்க சட்டக் கட்டாயம் எதுவும் இல்லை என்று தலைமை நீதிபதி திரு டி என் பாட்டில் நீதிபதி திரு ஹரி ஷங்கர் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்று தனது உத்தரவில் கூறியது மக்களவையில் இரண்டாவது பெரிய கட்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்க மறுப்பது தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்றும் இதனால் ஜனநாயகம் நீர்த்துப் போகும் என்றும் மனுதாரர்கள் தங்களின் மனுவில் வலியுறுத்தி இருந்தனர் பட்டியல் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை தேதிவாரியாக விசாரணைக்கு பட்டியலிடுவதில் நீதிமன்றத்தின் பதிவுத் துறை ஊழியர்கள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு ஊழல் புரிவதை தடுக்கும் பணிகளில் சிபிஐ மற்றும் டெல்லி காவல்துறையை சேர்ந்த முதுநிலை கண்காணிப்பாளர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்களை ஈடுபடுத்த உச்ச நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது வழக்குகளை பட்டியலிடுவதில் ஊழல் நடப்பதாக கூறப்படுவதை நீதித்துறையின் நிர்வாகத் தலைவர் என்ற முறையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் கவனத்தில் எடுத்துக் கொண்டிருப்பதாக பெயர் வெளியிட விரும்பாத அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் வழக்குகளை பட்டியலிடுவதில் இடைத்தரகர்களின் தலையீடு இருப்பதாக கூறப்படுவது குறித்து விசாரிக்க ஒரு நபர் கமிஷன் ஒன்றை அமைக்கவும் உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது வழக்குகளை பட்டியலிடுவதில் ஊழல் நடப்பதாக கூறப்படுவது குறித்து அண்மையில் உச்ச நீதிமன்ற ஊழியர்கள் இருவர் தலைமை நீதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வு நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கக் கோரும் மாநில அரசின் மசோதாக்கள் நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் எதையும் கொண்டு வரும் முன்பாக சட்ட நிபுணர்களிடம் ஆலோசனை பெறப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இன்று தமிழக சட்டமன்றத்தில் இப்பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கொண்டுவந்த ஒத்திவைப்புத் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் முன்னதாக முக ஸ்டாலின் அவையில் பேசுகையில் மாநில சட்டமன்றத்தின் சட்டமியற்றும் அதிகாரத்தையே குலைக்கும் வகையில் மத்திய அரசின் முடிவு அமைந்திருப்பதாக கூறினார் காங்கிரஸ் சட்டமன்ற குழுவின் தலைவர் ராமசாமி அவையில் பேசுகையில் தமிழக அரசின் மசோதாக்கள் நிராகரிக்கப்பட்ட தகவலை மத்திய அரசு தமிழக அரசுக்குத் தெரிவிக்காமல் நீதிமன்றத்தில் தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார் தமிழக அரசின் மசோதாக்களில் ஏதேனும் குறையிருக்கிறதா என்பது குறித்து மத்திய அரசிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் கூறினார்

திமுக சார்பில் இன்று நான்காவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரு என்ஆர் இளங்கோவும் தமது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் நாளை வேட்புமனு பரிசீலனையின் போது திமுக கூட்டணி வேட்பாளரும் மதிமுக பொதுச் செயலருமான திரு வைகோவின் வேட்பு மனு ஏற்கப்பட்ட பின்னர் திரு இளங்கோ தமது வேட்பு மனுவை விலக்கிக்கொள்ள கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஆலோசனை புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று புதுவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார் காங்கிரஸ் திமுக அஇஅதிமுக மற்றம் பிஜேபி எம்எல்ஏக்களுடன் அனைத்து அமைச்சர்கள் சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் உள்ளிட்டவர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் இக்கூட்டத்தில் சமர்ப்பித்த மகஜர் ஒன்றில் புதுச்சேரி அரசு சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் வகையில் உப்பனாற்றில் படகு சவாரி தொடக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மத்திய அரசின் மானியங்கள் குறைக்கப்பட்டதால் புதுவை அரசின் நிதி நிலவரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசு நிதி ஆதாரங்களை பெருக்கவும் வீண் செலவுகளை குறைக்கவும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கூறினார் இதற்கு ஏதுவாக புதுவை அரசு மதுபானங்களை மொத்தமாக கொள்முதல் செய்து விற்க தனி கழகம் ஒன்றை தொடக்கலாம் என்றும் கள் சாராயக் கடைகளைப் போல மதுபான பார்களுக்கும் மூன்றாண்டுகளுக்கு ஒருமுறை பொது ஏலம் மூலம் உரிமைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் ஆலோசனை வழங்கினார் புதுச்சேரியில் ஏஎப்டி சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலைகளை புனரமைத்து மீண்டும் செயல்படுத்த மாநில அரசு மத்திய அரசுடன் இணைந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரியுள்ளன

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிஜேபி கர்நாடக அரசியல் நெருக்கடியின் பின்னணியில் இருப்பதாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மறுத்துள்ளார் தடப்பு நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட் இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது நீட் தேர்வு தொடர்பான தமிழக அரசின் மசோதாக்கள் நிராகரிக்கப்பட்டது குறித்து சட்ட ஆலோசனை பெறப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்